தமிழகத்தில் ஆறு அருங்காட்சியகங்கள் புதிதாக ஏற்படுத்தப்படவுள்ளதாக தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் கோவிட்

சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் கடந்த ஆண்டிற்கான சிறந்த வீரராக மன்ப்ரீத் சிங் அறிவிக்கப்பட்டுள்ளார் ஆசிய பேட்மின்டன் போட்டி காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது தமிழக சுட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத் தொடர் இன்று தொடங்குகிறது துணை முதலமைச்சர் திரு

பட்ஜெட் தாக்கல் செய்து அவர் ஆற்றும் உரையினை சென்னை அகில இந்திய வானொலி நேரடியாக ஒலிபரப்பு செய்கிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் மக்கள் நலனுக்கான பல்வேறு திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் இதில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குடியரிமை திருத்தச் சுட்டம் டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை இந்தக் கூட்டத்தொடரில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன பட்ஜெட் உரை முடிந்தவுடன் பேரவைத் தலைவர் திரு தனபால் தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது இந்தக் கூட்டத் தொடரை எத்தனை நாட்களுக்கு நடத்துவது என்பது குறித்து இதில் விவாதித்து முடிவெடுக்கப்படவுள்ளது கோவையிலிருந்து தில்லி மற்றும் தபாய்க்கு நேரடி விமான சேவையை தொடங்குமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் நேற்று புதுதில்லியில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு வேலுமணி மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து இதுதொடர்பாக முதலமைச்சர் எழுதிய கடிதத்தினை வழங்கினார் சிவில் விமான போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரியையும் அவர் சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தினார் உயர்கல்வி பயில்வோரின் எண்ணிக்கையில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் விலையில்லா மிதிவண்டிகளை நேற்று மாணவர்களுக்கு வழங்கி அவர் பேசினார் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக மாநில அரசு செயல்படுத்திவரும் திட்டங்களையும் அமைச்சர் பட்டியிலிட்டார் திட்டங்களை மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு தங்கமணி கேட்டுக் கொண்டார்

பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார்

மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் இந்த வைரஸ் தொற்று பரவாமல் தடுப்பதற்கான அமைக்கப்பட்ட உயர்நிலை அமைச்சர்கள் குழுவின் ஆலோசைனக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இவர்களும் விரைவில் மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரபல குற்றுச்சூழல் விஞ்ஞாளி திரு ஆர்

பச்சோரி நேற்று புதுதில்லியில் காலமானார்

பத்மவிபூஷன் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார்

அவரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இனி ஒரே பாரதம் உன்னத பாரதம் குறித்த செய்திகள்

செகண்ட்ஸ் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு வலுசேர்க்கும் வகையில் நாடுமுழுவதும் நடைபெற்று வரும் இந்த இயக்கத்தின்கீழ் தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை அறிந்து கொள்ளும் வகையில் ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த இளைஞர்கள் சென்னைக்கு வந்துள்ளனர் இதன் ஒரு பகுதியாக சென்னையில் உள்ள கமலேஸ்வரியின் இல்லத்தில் தங்கியுள்ள ஜம்மு காஷ்மீரின் கத்துவா மாவட்டத்தைச் சேர்ந்த பிரியங்கா தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பு தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்தார்

என் வீட்டுக்கு காஷ்மீரிலிருந்து ஜியான் முஸாபர் என்ற இரண்டு பேர் வந்திருக்காங்க ஃபஸ்டபால் அவங்கள என் வீட்டுக்கு வரவேற்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் இரண்டு பேரும் வந்த ஒரு ஆஃப்டேல சொந்தக்காரங்கல்ல ஒருத்தராகிட்டாங்க வீட்ல இருக்கிற ஒவ்வொரு வேலையும் அவங்களேகூட செய்யறாங்க

ஒரு பிரதர் இல்லாம எவ்ளோ கஷ்டப்பட்டேனோ இப்ப வந்து நான் அவ்வளவு சந்தோஷப்படுறேன் ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த இந்த இளைஞர்கள் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் செல்லவுள்ளனர்

செகண்ட்ஸ் நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அவர்கள் உற்பத்தி செய்யும் காபினய தோட்டக்கலைத் துறை கொள்முதல் செய்து வருகிறது பழங்குடியின மக்கள் உற்பத்தி செய்யும் காபி சாகுபடிக்கு நியாயமான விலை கிடைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

கூடலூர் பகுதிகளில் வாழும் பழங்குடியின மக்கள் சிறிய அளவில் காபி சாகுபடி செய்து வருகின்றனர் இவர்கள் சாகுபடி செய்யும் காபிக்கு நியாயமான விலை கிடைக்க ஏதுவாக மாவட்ட தோட்டக்கலைத்துறை கொள்முதல் செய்து காபி தூள் தயாரித்து தோட்டக்கலைத் துறையின் கீழ் இயங்கும் தாவரவியல் பூங்கா ரோஜா பூங்கா சிம்ஸ் பூங்கா உள்ளிட்ட கற்றுலா மையங்கள் மூலம் விற்பனை செய்து வருகிறது இதன் மூலம் பழங்குடியின மக்கள் உற்பத்தி செய்து வந்த காபிக்கு நல்ல விலை கிடைப்பதோடு அவர்களின் வாழ்வாதாரமும் மேம்படுவதோடு சுற்றுவா மையங்களுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளுக்கும் தரமான காபி துள் நியாயமான விலையில் கிடைப்பதால் சுற்றுலாப் பயணிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்

ஈராக்கில் உள்ள அமெரிக்க பாதுகாப்புப்படை வீரர்களின் முகாமை குறிவைத்து ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன போர்ச்சுக்கல் அதிபர் திரு

நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நவீன நகரம் திட்டத்தின்கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை நகராட்சி நிர்வாக ஆணையர் திரு

இந்தியாவிலிருந்து இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார் ஆசிய பேட்மின்டன் சாம்பியன் போட்டி காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது நேற்று நடைபெற்ற கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா மலேசியாவிடம் தோல்வியடைந்தது இந்தியா